அரசுஊழியர்களின் பணிப்பதிவேடுகளிணிமயமாக்கப்படஉள்ளதாகதமிழகஅரசுதெரிவித்துள்ளது

முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதிருச்சிமுக்கொம்பு அணைய இன்றபார்வையிடஉள்ளார் இந்தஅணையின் ஒன்பதுமதகுகள் முற்றிலும் உடைந்ததையடுத்துஅவர் இதனைபார்வையிடுகிறார்

பழமைவாய்ந்த இந்தஅணையைசீரமைப்பதற்காகமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் குறித்து இந்தஆலோசனைகூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே நாகைமாவட்டம் சீர்காழிஅருகேஅளக்குடிஎன்னுமிடத்தில் ஆற்றின் கரைஉடைந்ததைஅடுத்து பத்துகிராமங்களைசேர்ந்தமக்களுக்குவெள்ளஅபாயஎச்சரிக்கைவிடப்பட்டுள்ளது இதனைசீரமைக்கும் பணியில் பொதப்பணித்துறையினர் தொடர்ந்துஈடுபட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்றசென்னையில் நடைபெற்றஅஇஅதிமுகசெயற்குழுகூட்டடத்தில் பங்கேற்றபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

எந்ததேர்தலையும் எதிர்கொள்ளஅஇஅதிமுகதயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் சுட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவெற்றிபெறும் என்றும் திருபன்னீர் செல்வம் நம்பிக்கைதெரிவித்தார் மக்களவைமற்றம் சட்டப்பேரவைதேர்தல்களைஒரேநேரத்தில் நடத்துவதற்குவாய்ப்பில்லைஎன்றுதலைமைதேர்தல் ஆனையர் திரு ஓ பிராவத் கூறியுள்ளார் அவுரங்காபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மக்களவைகேர்கலில் யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதிகளுடன் கூடிய மின்னணுவாக்குப்பதிவு எந்திரங்கள் முழுமையாகபயன்படுத்தப்படும் என்றுதெரிவித்தார்

இதில் பத்துலட்சம் எந்திரங்கள் தற்போதுபெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அரசியலில் கிரிமினல் குற்றவாளிகள் ஈடுபடுவதைதடுக்கவேண்டும் என்பதேதேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடுஎன்றும் அவர் கூறினார் இப்பிரச்னைதொடர்பாகஉச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றவழக்கில் இந்தநிலைப்பாடுதெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஒ பிராவத் தெரிவித்தார்

தகுதிநீக்கம் செய்யப்பட்டவர்களின் சார்பில் பதில் வாதம் நேற்றுமுன்வைக்கப்பட்டது

அன்றையதினம் பேரவைத் தலைவரின் பதில் வாதத்திற்குபின்னர் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்றதேனியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

குஐராத் தடயஅறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் நேற்றுகலந்தகொண்டுஅவர் உரையாற்றினார்

தடயஅறிவியல் படிப்பு குறித்து இளைஞர்களிடையேஆர்வத்தைஏற்படுத்தவேண்டும் என்றும் பிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக்கொண்டார் நாடுமுழுவதும் அடுத்தமாதம் தேசியஊட்டச்சத்துமாதமாககடைப்பிடிக்கப்படஉள்ளதாகமகளிர் மற்றும் குழந்தைகள் நலமேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திருமதிமேனகாகாந்திகூறியுள்ளார்

அங்கன்வாடிமையங்கள் மூலம் பயன்பெறும் குழந்தைகள் குறித்துமாநிலஅரசுகள் கணக்கெடுப்பு நடத்தவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

தரமானமருந்துமாத்திரைகள் குறைந்தவிலையில் கிடைப்பதால் பொதுமக்களிடையே இது பெரும் வரவேற்பைபெற்றிருப்பதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் ஆகியமாவட்டங்களில் மழைபெய்யவாய்ப்புள்ளதாகவாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இப்பிரிவில் இந்தியா இறுதிஆட்டத்திற்குதகுதிபெறாதது இதுவேமுதன்முறையாகும் மகளிர் கபடிபோட்டியில் இந்தியா இறுதிஆட்டத்திற்குமுன்னேறிஉள்ளது டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன்போப்பண்ணாடிவிச் சரண் இணை இறுதிச் சுற்றுக்குதகுதிபெற்றுள்ளது

டெஸ்ட கிரிக்கெட் போட்டிகளுக்கானசர்வதேசதரவரிசைபட்டியிலின் பேட்ஸ்மேன் பிரிவில் விராட் கோலிமீண்டும் முதல் இடத்தைபிடித்தார்